இனி விரிவான செய்திகள் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீளமாள ரயில் மற்றும் சாலை பாலத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார்

இந்த ரயில் பாலத்தின் முதலாவது பயணிகள் ரயிலையும் பிரதமர் கொடிசைத்து தொடங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ஜெகதீஷ் முகி முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் ஆகியோர் கலந்துகொண்டனர்

இந்த பாவம் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சவப்பிரதேச மக்களுக்கு பெரும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் பள்ளிகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடாதென தனித்துவ அடையாள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அந்த ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு அஜய் பூஷன் பாண்டே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளிகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடதென கூறினார்

அங்கு மாணவர் சேர்க்கைக்கு ஆதார் எண் தகவல்கள் கேட்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த விளக்கம் தரப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி ஆதாரங்கள் மூலம் கிடைக்கும் வரி இந்தியாவில் குறைவு என மத்திய அமைச்ச் திரு அருண் ஜேட்வி தெரிவித்துள்ளாா் புத்தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக அளவில் வளரும் நாடுகளில் இந்தியாவில்தான் மத அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் முன்னாள் மாணவர்கள் வாயிலாக அதிக அளவிலான நிதி ஆதாரங்கள் மருத்துவமனை மற்றும் கல்லூரிகளுக்கு கிளடக்க வேண்டுமென்று கூறினார் வெளிநாடுகளில் வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டுவோா் தாங்கள் படித்த கல்வி நிறுவனங்களுக்கு அதிக அளவிலாள நிதி உதவியை வழங்கிவருவதாகவும் இந்தியாவில் ஒரு சில கல்வ நிறுவனங்கள் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் அமைச்சர் கூறினார் உத்தராகன்டில் அட்டல் ஆயுஷ்மான் உத்தராகன்ட் யோஜன திட்டம் நேற்று தொடங்கப்பட்டது

டோராடுனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சா் திரு திருவேந்திர சிங் ராவத் பயணாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார் இத்திட்டத்திற்காக தனியார் மருத்துவமனைகளுடன் போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்திலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார்

முன்னாள் பிரதம் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினத்தை முன்னிட்டு க்நாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த்தயோதையா மையங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இணைய சேவைகள் மூலம் பொதுமக்களுக்கு சிறந்த சேவைகளை அரசு வழங்க முடியும் என கூறினார் அந்த்தயோதையா மையங்கள் மூலம் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி சேவைகள் ஒரு குடையின் கீழ் வழங்கப்படும் என்று திரு மனோகர் லால் தெரிவித்தார் ஹரியானாவின் ஜாஹைஜர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுவரும் தேசிய புற்றுநோய் கழகம் ஜனவரி மூன்றாவதுவாரத்தில் திறக்கப்படும் என மத்திய சுகாதரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு இந்த கழகம் அதிகம் உதவும் என்று வடமாநிலங்களுக்கு புற்றுநோய் மருத்துவசேவைகளில் இது எமல்கல் என்று அவர் கூறினார் இந்த மருத்துவமனைகளில் எழுநூற்றி பத்து படுக்கைகள் இடம் பெற உள்ளன

உயிரிழந்த மயில்களின் உடல்கள் போபால் தேசிய விலங்கு பாதுகாப்பு மற்றும் நோய் ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பூங்காவில் வைரஸ் பாதிப்பு முழுமையாக அகற்றப்பட்ட பிறகே மீண்டும் திறக்கப்படும் என அம்மாநில துணை முதல்வா் திரு சுசில்குமாா் மோடி கூறியுள்ளாா் வடமாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரிபானா மத்தியப்பிரதேசம் சத்தீஷ்கட் மற்றம் ராஜஸ்தானில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நேற்று கடுமையான பனிமூட்டம் இருந்ததால் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்படுவது தாமதமானது

ஈரானில் பொது பட்ஜெட்டை அந்நாட்டு அதிபர் அசன்த் ரொகானி நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்குதல் செய்தார் அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள தடைகளால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கச்சா எண்ணெய் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருமானத்தை நம்பியிருக்கும் நிலைமை குறைய வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் அரசு நிதி பாதி அளவு குறைக்கப்பட்டுள்ளது

பெய்ஜிங்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ராணுவ நடவடிக்கைகளால் ஆப்காவிஸ்தானில் பிரச்சனைகளை தீர்க்கமுடியாது என்று ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள பதிநான்காயிரம் அமெரிக்க ரானுவத்தினா் அங்கிருந்து திரும்ப பெறப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்தவாரம் அறிவித்தார்

தொடர்ந்து மீட்புப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் அவர்களில் சொந்த வீடுகளுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன

அந்நாட்டு தலைநகர் கின்ஷா ஷாவில் பேருந்து மீது கனரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இளடநிலை ஆசியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் திரு

ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அரசின் நிதிச்சுமையை உணர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் விவசாய நிலங்களில் உயர் மின்அழுத்த மின்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை தமிழக முதலமைச்சர் அழைத்துப் பேச வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் முரளி விஜய் லோகேஷ் ராகுல் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் ஹனுமா விகாரி ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குவார்கள்